நாட்டின் எதிர்காலத்திற்காக பிஜேபி பாடுபட்டு வருகிறது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

வேண்டுமென குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக் கொண்டுள்ளார்

வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

இடைத் தேர்தல் எப்போது நடைபெற்றாலும் அதனை சந்திக்க அஇஅதிமுக தயாராக இருப்பதாக அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார்

போட்டி கொல்கத்தாவில் இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் எதிர்கட்சிகள் ஆட்சி அதிகாரத்திற்காக கூட்டணி சேர்ந்து வரும் வேளையில் பிஜேபி நாட்டின் எதிர்காலத்திற்காக பாடுபடுகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நமோ செயலி மூலம் பிஜேபியைச் சேர்ந்த வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களிடையே உரையாற்றிய அவர்

எனவே எதிர்க்கட்சிகளின் கூட்டணியை நாட்டு மக்கள் ஏற்றுக் கொள்ள மாட்டார்கள் என்று குறிப்பிட்ட பிரதமர் மாறாக மக்கள் அவர்களை வெறுத்து ஒதுக்குவார்கள் என்றார் நாட்டு மக்களுக்கு உண்மை எது என்று தெரியும் என்பதால் பிஜேபி தொண்டர்கள் உண்மை நிலைய எடுத்துரைக்குமாறும் பிரதமர் கேட்டுக்கொண்டார்

தொழில் துவங்குவதற்கு உகந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா முன்னேறியிருப்பது பெருமிதம் கொள்ளத்தக்கது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் இளம் மருத்துவர்கள் நோயாளிகளிடம் கனிவாகவும் பொறுமையாகவும் பேசி அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக் கொண்டுள்ளார் ரிஷிகேஷ் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர் மருத்துவர்கள் நோயாளிகளிடம் கூறும் ஆறுதலான வார்த்தைகள் அவர்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தும் என்றார் மருத்துவத் தொழில் ஒரு உன்னதமான தொழில் என்பதை உணர்ந்து இளம் மருத்துவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றுமாறும் குடியரசு தலைவர் கேட்டுக் கொண்டார் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு முன்னிலையில் இந்தியா ஜிம்பாப்வே இடையே ஆறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன தமது ஆப்பிரிக்க நாட்டு சுற்றுப்பயனத்தின் இரண்டாம் கட்டமாக ஜிம்பாப்வே சென்றுள்ள திரு வெங்கய்ய நாயுடு

அதனைத் தொடர்ந்து சுரங்கம் தகவல் மற்றும் தொலைத் தொடர்பு தொழில் நுட்பம் விசா சலுகைகள் பாரம்பரிய மருத்துவம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகள் இடையே ஆறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின

ஐந்து துறைகளில் ஜிம்பாப்வேக்கு உதவுவதற்காக இந்திய நிபுணர்களை அனுப்பி வைக்கவும் இந்த சந்திப்புகளின் போது ஒப்புக் கொள்ளப்பட்டது

மதச்சார்பின்மை நல்லிணக்கம் மற்றும் சகிப்புத்தன்மை ஆகியவை இந்தியாவின் இயற்கையான குணநலன் என மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சர்வதேச அமைதி கூட்டமைப்பின் சார்பில் அமைதிக்கான என்ற பட்டம் தூதுவர் திரு முக்தார் அப்பாஸ் நக்விக்கு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் உலகில் ஆன்மீக நன்மதிப்புகளின் மையமாக இந்தியா திகழ்கிறது என்றார் அதனால்தான் இந்தியா உலகின் மிகப்பெரிய மதச்சார்பற்ற ஜனநாயக நாடாக விளங்குகிறது என்றும் அவர் கூறினார் சமூக நல்லிணக்கமும் வளர்ச்சியும் ஒரு நாணயத்தின் இருபக்கங்கள் என்று குறிப்பிட்ட அவர் நல்லிணக்கம் இல்லாமல் வளர்ச்சியை ஏற்படுத்த முடியாது என்றும் தெரிவித்தார் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் சென்னை ஆளுநர் மாளிகையில் ஆதரவற்ற குழந்தைகளுடன் தீபாவளியைக் கொண்டாடினார்

அந்த வளாகம் முழுவதும் சுற்றி காண்பிக்கப்பட்டது ஆளுநர் மாளிகையில் உள்ள குடியரசு தலைவர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் தங்கும் இடம் பதவியேற்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் தர்பார் அரங்கம் மான்கள் சுற்றித் திரியும் புல்வெளி போலோ விளையாட்டு மைதானம் ஆகியவற்றையும் அவர்கள் பார்வையிட்டு மகிழ்ந்தனர் அத்துடன் பல்வேறு வகையான ராட்டினங்களிலும் விளையாடிய மாணவ மாணவியர் துப்பாக்கி மூலம் பலூன் சுடும் விளையாட்டிலும் ஈடுபட்டனர் பின்னர்

முற்றிலும் உள்நாட்டிலேயே வடிவமைத்து கட்டப்பட்ட இந்தக் கப்பலில் முப்பது மில்லி மீட்டர் துப்பாக்கிகள் தீ கட்டுப்பாட்டு அமைப்பு அதி நவீன தொலைத் தொடர்பு மற்றும் சென்சார் கருவிகள் பொருத்தப்பட்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்தக் கப்பலில் மீட்புப் பணிக்குத் தேவையான இரட்டை என்ஜின் பொருத்தப்பட்ட ஹெலிகாப்டர் மற்றும் நான்கு அதிவேகப் படகுகளை நிறுத்தும் வசதியும் செய்யப்பட்டுள்ளது இந்த வராஹா கப்பலில் கடலில் பரவும் எண்ணெய்ப் படலங்களை அகற்றும் சாதனங்களும் பொருத்தப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு வங்கி ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

சிறப்பு பேருந்துகளின் இயக்கம் குறித்து நேற்றிரவு சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொடர் விடுமுறை காரணமாக இந்த ஆண்டு பேருந்துகளில் கூட்ட நெரிசல் சற்று குறைந்துள்ளது என்றார் தொடர்ந்து இயக்கப்படுவதால் மக்கள் எந்த இடத்திலும் மேலும் சிறப்புப் பேருந்துகள் காத்திருக்காமல் உடனுக்குடன் அவரவர் சொந்த ஊருக்கு சென்று வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இன்றும் நாளையும் பயணிகள் கூட்டம் சற்று அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறினார் அதிக கட்டணம் வசூலித்த தனியார் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டதுடன் கூடுதலாக வசூலிக்கப்பட்ட கட்டணம் பயணிகளுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழக சட்டப்பேரவையில் காலியாக உள்ள தொகுதிகளுக்கு எப்போது இடைத் தேர்தல் நடைபெற்றாலும் அதனை சந்திக்க அஇஅதிமுக ஆயத்தமாக உள்ளது என அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் கூறியுள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற அஇஅதிமுக இடைத் தேர்தல் பொறுப்பாளர்கள் கூட்டத்திற்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக சட்டப்பேரவையில் காலியாக உள்ள இருபது தொகுதிகளுக்கு உடனடியாகவோ அல்லது மக்களவைத் தேர்தலுடன் சேர்த்து தேர்தல் நடைபெற்றாலும் அதனை சந்திக்க அஇஅதிமுக தயாராக உள்ளது என்றார் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசின் முன்னோடித் திட்டங்களில் ஒன்றான ஊட்டச்சத்து திட்டம் நெல்லை மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது

இலங்கையில் உள்ள தமிழர் பிரச்னைக்குத் தீர்வு காண தயாராக இருப்பதாக அந்நாட்டு பிரதமர் திரு மஹிந்தா ராஜபக்சே கூறியுள்ளார்

அந்நிய சக்திகள் உதவியுடன் பஞ்சாப் மற்றும் அஸ்ஸாமில் மீண்டும் வன்முறையைத் தூண்டிவிட முயற்சிகள் நடைபெற்று வருவதாக ராணுவத் தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் எச்சரித்துள்ளார் நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் ஊழல் விழிப்புணர்வு வாரவிழா நிறைவு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது